பிரதமர் திருநரேந்திரமோடிஇன்றுஉரையாற்றுகிறார்

விமானநிலையத்தில் அவரைகுஜராத் மாநிலஆளுநர் திருஆச்சாரியாதேவ்ப்ரத் முதலமைச்சா் திருவிஜய் ரூபானி துணைமுதலமைச்சர் திருநிதின் படேல் ஆகியோர் வரவேற்றனர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் ரானுவதளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் நிலையிலானஅதிகாரிகள் இந்தமாநாட்டில் நேற்றிலிருந்து பங்கேற்றுவருகின்றனா் இன்றையநிறைவு நிகழ்ச்சியில் தேசியபாதுகாப்பு ஆலோசகர் திருஅஜித் தோவலும் பங்கேற்கவுள்ளார் பாதுகாப்புப் படைகளின் தலைமதளபதிஜெனரல் பிபின் ராவத் ரானுவதளபதிஜெனரல் எம் எம் நரவானே விமானப்படதளபதிஏாஷிப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதவரியா கப்பற்படைதளபதிஅட்மிரல் கரம்பீர்சிங் ஆகியோரும் இந்தமாநாட்டில் பங்கேற்றுள்ளனர்

இந்தகுழுவின் முதலாவதுகூட்டம் நாளைமறுநாள் நடைபெறவுள்ளது

பல்வேறுஅமைச்சகங்களின் கீழ் நிகழ்ச்சிகளைநடத்துவதற்கும் வழிகாட்டிக் கொள்கைகளைஉருவாக்குவதற்கும் தேசியஅமலாக்கக்குழுஏற்களவேஅமைக்கப்பட்டுள்ளது இதற்காகசெயலாளர்களின் குழு ஒன்றுஅமைக்கப்பட்டுள்ளது

அப்போதபாதுகாப்டும் வளமும் பலமும் பொருந்திய புதிய இந்தியாஉருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அஸ்ஸாம் மாநிலசட்டப்பேரவைக்னனதேர்தலில் முதலாவதுபட்டியலைபிஜேபிவெளியிட்டுள்ளது இதன்படிமாநிலமுதலமைச்சர் திருச்பானந்தசோனாவால் மஜூலிதொகுதியிலிருந்துபோட்டியிடுவார்

பிஜேபிபொதுச்செயலாளர் திருஅருண்சிய் முதலாவதுபட்டியலில் இடம்பெற்றுள் வேட்பாளர்களின் பெயர்களைஅறிவித்துள்ளார்

அஸ்ஸாம் கணபரிஷத்திள் தலைவர் திருஅதுல்போராசெய்தியாளர்களிடம் பேககையில் தங்கள் கட்சிபோட்டியிடும் தொகுதிகளின் பெயர்களைஅறிவித்தார் மேற்குவங்க சுட்டப்பேரவைதேர்தலில் அனைத்தொகுதிகளுக்கானவேட்பாளர்களின் பெயர்களைஆளும் திரிணமூல் காங்கிரஸ் நேற்றுஅறிவித்தது அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமானசெல்விமம்தாபானா்ஜி நந்திகிராம் கிழக்குதொகுதியில் போட்டியிடுகிறார்

இவர்களில் பெரும்பாலானவர்கள் புது முகங்கள்

இதற்கிடையேஅம்மாநிலத்தின் முதல் இரண்டுகட்டதேர்தல்களுக்கானதொகுதிகளில் சிலவேட்பாளர்களின் பெயர்களை இடதுசாரிகட்சிகளும் அறிவித்துள்ளன

மக்கள் மருந்தகதினம் நாளைகொண்டாடப்படுகிறது இதையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாகஉரையாற்றவிருக்கிறார்

இந்தநிகழ்ச்சியின் போதுபிரதமின் பாரதீயமக்கள் மருந்தகதிட்டத்தின் பயனாளிகளுடனும் அவர் கலந்துரையாடவிருக்கிறார் இந்ததிட்டத்தின் கீழ் சிறப்புமிக்கபணியாற்றியவர்களுக்குவிருதுகளையும் அவர் வழங்குகிறார்

சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளகேரளாவில் மத்தியஉள்துறைஅமைச்சா் திருஅமித்ஷா இன்றமாலையயணம் மேற்கொள்கிறார்

இந்தகூட்டம் தேசிய தஜனநாயகக் கூட்டனியின் கேரளாவுக்காளவேட்பாளர் பட்டியலை இறுதிசெய்யும் கேரளாமாநிலபிஜேபிதலைவா் திருசுரேந்திரன் மேற்கொண்டுள்ளவிஜய் யாத்ராவின் நிறைவைகுறிக்கும் வகையில் திருவளந்தபுரத்தில் நடைபெறம் பேரனிபொதுக்கட்டத்திலும் திருஅமித்ஷா உரையாற்றுவார் காலந்தோறும் செய்திகளைஅறிந்தகொள்வதில் மக்களிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களுக்குஏற்பஅகில இந்தியவானொலி புதியதொழில்நுட்பங்களைபயன்படுத்திவருவதாகஅகில இந்தியவானொலியின் முதன்மைதலைம இயக்குநர் திருஎன் வேணுதர்ரெட்டிதெரிவித்துள்ளார் தமிழ்நாடுமற்றும் புதுச்சோமாநிலங்களில் நடைபெறவுள்ளசட்டப்பேரவைதேர்தலையொட்டிசென்னைஅகில இந்தியவானொலியின் செய்திப் பிரிவு ஏற்பாடுசெய்துள்ள பகுதிநேரசெய்தியாளர்களுக்கானபயிலரங்கில் இன்றுஅவர் உரையாற்றினார் மிகசியானசெய்திகளைவழங்குவதில் அகில இந்தியவானொாலியின் தனித்தன்மையற்றிகுறிப்பிட்டஅவா் செய்திகள் சமூகத்தின் கண்ணாடியாகவிளங்குகிறதுஎன்றார் காத்திருந்தகாலம் மாறிவிட்டதுஎன்றும் தற்போதுஎந்தநேரத்திலும் செய்திகளைஅறிந்தகொள்வதற்கானவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுஎன்றும் திருரெட்டிதெரிவித்தார் வெளிநாடுகளில் இருந்துவரும் அச்சுறுத்தல்களையும் உள்நாட்டுசவால்களையும் எதிர்கொள்வதில் இந்தியாவின் திறன் அண்மைக் காலத்தில் அதிகரித்துள்ளதாகபாதுகாட்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் கேவாடியாவில் ஒருங்கிணைந்தபாதுகாப்புப்படைஅதினரிகள் கருத்தரங்கில் உரையாற்றியஅவர் எல்லைப்பகுதியில் உறுதியானநடவடிக்கைகளை இந்தியாமேற்கொண்டதன் மூலம் பல்வேறுவிவகாரங்களில் அம்தியானதீர்வு ஏற்பட்டுள்ளதாககூறினார்

எல்லைநல்லிணக்கத்தைபாதுகாக்கவும் இந்தபிராந்தியத்தில் அமைதியைஏற்படுத்தவும் அரசுஉறுதிபூண்டுள்ளதாகதிரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் வாகனங்களில் முன் இருக்கையில் ஓட்டுனருடன் அமர்ந்திருக்கும் பயனியையும் பாதுகாக்கும் வகையில் பேக்குகளைபொருத்துவதுகட்டாயமாக்கப்பட்டுளளது எர் இதுதொடர்பானஅறிவிக்கையைமத்தியசாலைப்போக்குவரத்துஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது

சாலைவிபத்துகளின்போதுவாகனங்களில் முன்னிருக்கையில் அமரும் பயணிகளின் உயிருக்குஅச்சுறுத்தல் இருப்பதால் இதனைதவிர்க்கும் வகையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளது